லிட்டர் தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார்

நியமிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார்

திட்டத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தொடங்கிவைத்தார் தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கியது

இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

உச்சநீதிமன்றம் காவிரி குறித்து தெளிவான தீர்ப்பை கொடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்றும் மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் அரசு கூறிய போது திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

சுட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் கடல் நீரை குடிநீராக்குதல் எதிர் சவ்வூடு பரவல் முறை கழிவுநீர் குத்திகரிப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு வட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று குற்றுச்சூழல் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய அவர் கடற்கடை பகுதிகளிலும் கழிமுகங்கள் மற்றும் ஏரிகளிலும் நுண்ணிய பிளாஸ்டிக் பொருட்களின் தூக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார்

தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி டுவிட்டரில் வெளியிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் கேள்வி நேரம் முடிவடைந்ததும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக எதிர்கட்சிகள் கொண்டுவந்த சிறப்பு கவனார்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது

குடிமராமத்து பணிகள் முற்றிலும் தோல்வி அடைந்துவிட்டதாக அவர் கூறினார் குடிநீர் விநியோகத்திற்கு அரசு தற்காலிகமாக நடவடிக்கைகளை எடுத்திருந்ததாலும் அவை போதுமான அளவில் நடைபெறவில்லை என்று குற்றம்சாட்டினார் துணை நிலை ஆளுநர் குறித்து பேசுவதற்கு பேரவை விதிகளில் இடமில்லை என்று கூறி அவைத் தலைவர் அதனை அவைக்குறிப்பில் இருந்து நீக்கிவிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் நாட்டில் மழைநீர் சேகரிப்பு மற்றம் நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான ஜல் சக்தி திட்டத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

வறட்சியான பகுதிகளில் நிலத்தடி நீரை பெருக்கவும் நீர் பகிர்வு தொடர்பாகவும் இந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து திட்டங்களை வடிவமைப்பார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நேற்று உரையாற்றிய போது மழை நீர் சேகரிப்பை வலியுறுத்தியதோடு

நீர் வளத்தை பாதுகாப்பதற்கு பரவலான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் இரண்டு ஆண்டு நிறைவடைகிறது வரும் அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து சிறு வியாபாரிகளுக்கான ஜிஎஸ்டி தாக்கல் நடைமுறை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி நிதியை திரும்பப் பெறுவதற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதற்கான வேட்பு மலு தாக்கல் இன்று தொடங்கியது இந்த தேர்தலில் திமுக சார்பில் தொமுக பொதுச்செயலாளர் திரு சண்முகம் வழக்கறிஞர் திரு வில்சன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் திமுக கூட்டணியல் உள்ள மதிமுக வுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று உத்தரவாதம் அளித்தனர் இந்த பிரச்சினை தொடர்பாக ஜம்மு கஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு பால் வசந்தகுமார் பேச்சு நடத்துவதற்கு நியமிக்கப்பட்டதையடுத்து வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆதிகேசவலு முன் விசாரணைக்கு வந்தது போராட்டம் விலக்கிக்கொள்ளப்பட்டதையடுத்து இத்தொடர்பான அறிக்கையை இரண்டு வாரத்திற்குள் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது சென்னை மாநகர போக்குவரத்து தொழிலாளர்கள் ஜூன் மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என்று இன்று காலை முதல் மேற்கொண்ட வேலைநிறுத்தம் பிற்பகல் முடிவுக்கு வந்தது இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பேருந்துக்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சென்னை புறநகர் மின் ரயிலிலும் மெட்ரோ ரயிலிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது இன்று மாலைக்குள் ஊழியர்களுக்கான ஊதியம் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று போக்குவரத்து நிர்வாகம் உத்தரவாதம் கொடுத்ததையடுத்து பிற்பகல் வாக்கில் நிலைமை சீரடைய தொடங்கியது தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான சில தகவல்கள்

மாவட்ட செய்திகள் தமிழகம் முழுவதும் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் படிப்புகான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கியது